அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

நாடு முழுவதும் ரயில்கள் தொடர்ந்து வழக்கம்போல் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேச சட்டப்பேரவை தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இதுவரை இல்லாத வகையில் மொத்தம் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது வங்கிக் கடன் மோசுடியில் ஈடுபட்டு லண்டன் தப்பிச் சென்ற தொழில் அதிபர் நீரவ் மோடியை இந்தியாவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் அரசு அனுமதி அளித்துள்ளது ஜ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் நாடு முழுவதும் மருத்துவ சிகிச்சைக்கான ஆக்ஸிஜன் தட்டுப்பாடு இன்றி கிடைப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்

மாவட்டங்களுக்கு இடையே ஆக்ஸிஜனை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் தடையின்றி செல்வதற்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் மருத்துவத்திற்கு அதிகளவில் பயன்படுத்தப்படும் ஆக்ஸிஐனை இறக்குமதி செய்வதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தனர்

புதுதில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் எந்த பகுதியிலும் வெண்டிவேட்டர் மற்றும் ஆக்ஸிஜனுக்கு தட்டுப்பாடு இல்லை என்றும் கூறினார் கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது இந்த ஆண்டு அதிகளவில் மருத்துவ கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் ரெம்டெசிவிர் அதிகரிக்குமாறு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் கூறினார் கூடுதல் விலைக்கு இந்த மருந்தை விற்பது கள்ள சந்தையில் விற்பனை செய்வது போன்றவற்றை தடுக்க நடவடிக்கை எடுக்குமாறு மாநில அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் நோய் தொற்ற அதிகரித்து வரும் மாநிலங்களின் சுகாதாத்துறை அமைச்சா்களுடன் நாளை ஆலோசனை நடத்த உள்ளதாகவும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார்

இதுகுறித்து

நாட்டில் ரயில்கள் தொடர்ந்து வழக்கம்போல் இயக்கப்படும் என்று ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது இதுகுறித்து புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே வாரிய தலைவர் திரு சுனித் ஷர்மா வதந்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டுள்ளார்

கடந்த ஆண்டை ஒப்பிடும் போது இந்த ஆண்டில் ரயில்களில் சரக்கு போக்குவரத்து அதிகரித்துள்ளதாகவும் திரு சுனித் ஷர்மா கூறினார்

நான்கு மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூவியன் பிரதேச சுட்டப்பேரவை தேர்தலின் போது மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளில் இதுவரை இல்லாத வகையில் மொத்தம் ஆயிரம் கோடி ருபாய் அளவிற்கு ஆவனங்களின்றி கொண்டு செல்லப்பட்ட பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது

வங்கிக் கடன் மோசுடியில் ஈடுபட்டு லண்டன் தப்பிச் சென்ற தொழில் அதிபர் நீரவ் மோடியை இந்தியாவுக்கு நாடு கடத்த பிரிட்டன் அரசு அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக லண்டன் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி மாதம் உத்தரவிட்டடிருந்து நிலையில் அகற்கு பிரிட்டன் உள்துறை அமைச்சகம் இன்று அனுமதி அளித்துள்ளது

இதுகுறித்து சிபிஐயும் அமலாக்கத்துறையும் தனி தனியாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவரை இந்தியாவுக்கு அழழத்து வருவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டிருந்தன

அம்மாநிலத்தில் எர்ணாகுளம் கோழிக்கோடு திருவனந்தபுரம் மலப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிகளவில் பாதிப்பு உள்ளது

ஐ பி எல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது